ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் மும்பை அணி இன்று கேரளா அணியை எதிர்கொள்கிறது

தேசிய பேரிடர் நிவாரண வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக இரண்டு ஹெக்டேருக்கு மட்டுமே இடுபொருள் நிவாரணம் வழங்க வகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அனைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில்கொண்டு இரண்டு ஹெக்டேர் என்ற உச்சவரம்பு தளர்த்தப்பட்டு பாதிக்கப்பட்ட பரப்பளவு முழுவதற்கும் உச்ச வரம்பின்றி இடுபொருள் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தடுப்பு மருந்து ஒத்திகையை செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தடுப்பு மருந்து செலுத்தும்போது எவ்வித தவறும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த ஒத்திகை நடத்தப்படுவதாக தெரிவித்தார்

புத்தில்லியில் இன்று தடுப்பு மருந்து ஒத்திகை நிகழ்ச்சியை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தடுப்பு மருந்தின் பாதுகாப்பு அம்ங்கள் குறித்து பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கும் தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளா் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அவர் பேசினார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே குடிமராமத்துப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவா் தெரிவித்தாா் காவிரி குண்டாறு இணைப்புத் திட்டத்தின் மூலம் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார்

தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்த எழு பிரிவுகளையும் இணைத்து தேவேந்திரக்குல வேளாளர் என்று பொதுப்பெயராக அறிவிப்பதற்கான பரிந்துரை மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இன்னும் ஒரு மாதத்தில் சுட்டப்படி இதற்கான அனுமதி கிடைத்துவிடும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழ்நாடு திருமணங்கள் பதிவுச்சட்டத்தின்படி அனைத்து தரப்பினருக்கான திருமணங்களும் கட்டாய பதிவு செய்யப்படுவதற்கான திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமணம் நடைபெற்ற இடத்தில் உள்ள சார் பதிவகம் மற்றும் மணமக்கள் இருவரின் நிரந்தர இருப்பிடத்தில் உள்ள சார் பதிவகம் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் திருமண பதிவினை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நம் நாட்டு உற்பத்திப் பொருட்களின் தூதுவா்களாக திகழ வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ஒடிஸா மாநிலத்தில் சும்பல்பூரில் ஐ ஐ எம் கல்வி நிறுவனத்தின் நிரந்தர வளாகத்திற்கான கட்டுமானப் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார் பணிகளை சிறிய நகரங்களில் புதுமை கண்டுபிடிப்புகளுடன் இன்று தொழில் தொடங்கும் இளைஞர்கள் வருங்காலத்தில் சா்வதேச தொழிலதிபர்களாக வலம் வருவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ஒடிஸாவின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் இந்த வளாகம் அமைக்கப்படுவதாக அவா தெரிவித்தாா் ஐ ஐ எம் நிறுவனங்கள் உள்ளூர் பொருட்களுக்கும் சா்வதேச கூட்டு முயற்சிகளுக்கும் இணைப்பு பாலமாக திகழ வேண்டுமென்றும் அவர் கூறினார்

தமிழக அரசு கிராம சபைக் கூட்டங்களை நடத்தாதன் காரணமாகத்தான் திமுக சார்பில் மக்கள் கிராம சபை நடத்தப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் கோவை மாவட்டம் தேவராயபுரம் ஊராட்சியில் அக்கட்சியின் சார்பில் இன்று நடைபெற்ற மக்கள் கிராம சபைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமென்ற நோக்கில்தான் கிராம சபைக் கூட்டங்கள் நடத்தப்படுவது வழக்கம் என்று அவர் குறிப்பிட்டார் அஇஅதிமுக அரசு கிராம சபைக் கூட்டங்களை இதுவரை நடத்தவில்லை என்றும் திரு ஸ்டாலின் குற்றம்சாட்டினார்

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகக்குழு உறுப்பினர்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இன்று அறிவித்துள்ளது

தமிழகத்தில் சட்டமன்றத் தேர்தல் தேதி அட்டவணை வெளியிட்டப்பிறகுதான் பொதுத்தேர்வு தேதி குறித்து அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்ந்து நீடிப்பதாக அக்கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் மக்கள் நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவதில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி கூறியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் கொத்தமங்கலம் எம் ஜி ஆர் நகர் நியாய விலைக்கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பினை குடும்ப அட்டைதாரர்களுக்கு அமைச்சர் பாண்டியராஜன் இன்று வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் மும்பை அணி இன்று கேரளா அணியை எதிர்கொள்கிறது